எடப்பாடிபழனிசாமிஉறுதிப்படதெரிவித்துள்ளாா்

வினியோகிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

பீலாராஜேஷ் தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடிவேண்டுகோள் விடுத்துள்ளார்

கொரோனாதொற்றைக் கட்டுப்படுத்தும் முயற்சியில் தேசியஅளவில் அறிவிக்கப்பட்டுள்ளஊரடங்கிற்குமுள் எப்போதும் இல்லாதஅளவிற்குமக்கள் ஒத்துழைப்பு அளித்துசேவைமனப்பான்மையுடன் செயல்பட்டுவருவதைபாராட்டுவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் கொரோனாவைரஸ் என்ற இருளில் இருந்துநாம் மீண்டுவருவதற்குநமதுகட்டுப்பாடும் ஒழுக்கமும் உதவிக்கரமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார்

நரேந்திரமோடிதமதுகாணொலிசெய்தியில் கூறியுள்ளார் பிரதம் திரு

இதனைதமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் அஞ்சல் செய்யும்

குடும்பஅட்டைதாரா்களுக்குவீடுகளுக்குசென்றுடோக்கன் வழங்கும் போதேஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றுதெரிவித்தமுதலமைச்சர் திரு

பீலாராஜேஷ் தெரிவித்துள்ளார் சற்றுமுன்னா செய்தியாளாகளிடம் பேசியஅவா் தமிழகத்தில் கொரோனாதொற்றுகாரணமாகமருத்துவமனையில் சிகிச்சைபெற்றுவருபவா்களின் உடல்நிலைசீராகஉள்ளதுஎன்றும் அவா் தெரிவித்தாா்

பீலாராஜேஷ் தெரிவித்தார்

வி வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்தபதிவு

இதனிடையேபிரதம் திரு